ஆறு பேர் உயிரிழந்தனர்

சுட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தோதல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்குள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று குஜராத் செல்கிறார்

கர்மாகர் இறுதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மும்பையில் சத்ரபதி சிவாஜி ரயில்நிலையம் அருகே நேற்றிரவு நடை மேம்பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர்

தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விபத்து நடந்த இடத்திற்கு உடனடியாக சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டனர் விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய உயர்மட்ட விசாரணைக்கு மகாராஷ்டிர அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தாம் அதிகாிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக செய்தியாளா்களிடம் தெரிவித்தார்

இந்த விபத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தாா்

உரிய சிகிச்சைகள் அளிப்பதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடையவேண்டும் என்று தாம் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் குஜராத் மாநிலத்தில் காலியாக உள்ள தரங்கதரா மனாவாதர் மற்றும் ஜாம் நகர் புறநகர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தோதல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மத்திய பார்வையாளர்களுடன் தேர்தல் ஆணையர்கள் நேற்று ஆலோசனை நடத்தினர்

இவர்கள் தேர்தலின்போது பொது காவல் மற்றும் செலவு கண்காணிப்பு பார்வையாளர்களாக பணியாற்றவுள்ளனர் தேர்தல் பணியின் போது மத்திய பார்வையாளர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது

தேர்தல் நடைமுறைகள் முடிவுக்கு வரும்வரை மத்திய பார்வையாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஜம்மு கஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் நேற்று தேர்தல் சிறப்பு பார்வையாளர்கள் குழுவை காங்கிரஸ் பிடிபி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர் அந்த மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்துவதற்கான சூழ்நிலைகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்து வருகிறது இதையொட்டி பார்வையாளர்கள் குழு நேற்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடமும் ஆலோசனை நடத்தியது அந்த குழுவில் திரு வினோத் ஜூட்ஷி திரு நூா் முகமது மற்றும் திரு ஏ எஸ் கில் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்

முன்னாள் பாசனத்துறை அமைச்சர் திரு சுனில் டட்கரே ராய்காட் தொகுதியிலும் முன்னால் அமைச்சர் திரு குலாப்ராவ் தேவகர் ஐல்கான் தொகுதியிலும் திரு சரத்பவார் மகள் கப்ரியா சுலே பாராமதி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அடுத்த பட்டியல் ஓரிரு நாளில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநில முன்னாள் அமைச்சர் திரு தாமோதர் ரவுத் நேற்று பிஜேபி யில் சேர்ந்தாா் தில்லியில் பிஜேபி தலைவர்கள் திரு தர்மேந்திர பிரதான் திரு அருண்சிங் ஆகியோர் முன்னிலையில் திரு தாமோதர் ரவுத் கட்சியில் சேர்ந்தாா் ஒடிசா முதலமைச்சர் திரு நவின் பட்நாயக்கிற்கு நெருக்கமானவராக இருந்த பிஜூ ஜனதாதளத்தை சேர்ந்த திரு தாமோதர் ரவுத் அந்த கட்சியிலிருந்து கடந்த ஆண்டு வெளியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது

மக்கள் பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் வழக்கறிஞர் திரு அஸ்வினிகுமார் உபாத்யாய் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்

தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த மனுவை விசாரிக்கவுள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று குஜராத் செல்கிறார் காந்திநகரில் தொழில் முனைவோர் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்கிறார் மேலும் அவர் தேசிய தொழில் முனைவோருக்கான விருதுகளை வழங்கவுள்ளார் என்று அரசு செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி நேற்று கேரளாவில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கோழிக்கோட்டில் நேற்றுமாலை நடைபெற்ற பிரச்சாரக்கூட்டத்தில் அவர் கலந்தகொண்டு பேசுகையில் பிஜேபியைபோல் அல்லாமல் ஒவ்வொருவரின் கருத்தையும் காங்கிரஸ் மதிக்கிறது என்றார் பிரதமர் திரு மோடி தமது எண்ணங்களை மட்டுமே வெளிப்படுத்துவதாகவும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை என்றும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் மக்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப காங்கிரஸ் செயல்படும் என்றும் அவர் கூறினார்

ஐரோப்பிய கூட்டமைப்பின் தலைவர் திரு டொனால்டு டஸ்க் இங்கிலாந்தில் கருத்தொற்றுமை ஏற்படுவதற்கு கால அவகாசம் தேவைப்படும் பட்சத்தில் அந்நாடு வெளியேறுவது ஒத்தி வைக்கப்படும் என்றார் நாடாளுமன்றத்தில் இங்கிலாந்து இரண்டாவது திருக்கமும் நேற்று நிராகரிக்கப்பட்டது

இடைத்தரகர் தீபக் தல்வாரை மற்றொரு வழக்கில் கைது செய்ய அனுமதிகோரி தில்லி நீதிமன்றத்தில் அமலாக்கப் பிரிவு மனு தாக்கல் செய்துள்ளது ஏர் இண்டியாவுக்கு விமானங்கள் வாங்கியதில் இடைத் தரகராக செயல்பட்டு இழப்பு ஏற்படுத்திய வழக்கில் தல்வார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார்

இதுதொடர்பான வழக்கில் அவரை கைது செய்ய அனுமதி கோரி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு சந்தோஷ் நேஹிமான் முன்னிலையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது வெளிகவா நாட்டில் அரசியல் நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் அங்குள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் வெளிசுவாவில் ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்பும் மக்களுக்கு அமெிக்கா எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்றும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைய அமெரிக்கா துணையாக நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தாா் இந்திய கிரிக்கெட் வாரிய நிர்வாக பிரச்னைகளை தீர்க்க மத்தியஸ்தராக வழக்கறிஞர் திரு பி எஸ் நரசிம்மாவை உச்சநீதிமன்றம் நியமனம் செய்துள்ளது கிரிக்கெட் வாரிய நிர்வாகம் தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றத்திற்கு உதவிவரும் வழக்கறிஞர் திரு நரசிம்மா நேற்று நீதிபதிகளிடம் கூறுகையில் கிரிக்கெட் வாரிய குறைத்தீர்க்கும் மன்ற நடுவராக ஒய்வுபெற்ற நீதிபதி திரு ஜெயின் பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவித்தார் இதை தொடர்ந்து வழக்கறிஞர் திரு நரசிம்மாவை மத்தியஸ்தராக நியமித்த உச்சநீதிமன்றம் கிரிக்கெட் சங்கங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பிரச்னைகளையும் அவரே கவனிக்கலாம் என்று கூறியுள்ளது இந்தியாவில் கிரிக்கெட் சூதாட்ட முறைகேடு வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட சஞ்ஜீவ் சாவ்வா இங்கிலாந்திலிருந்து தன்ளை நாடு கடத்துவதை எதிர்த்து அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று அவரை இங்கிலாந்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஏற்கனவே வெஸ்ட்மின்ஸ்டர் மாஜிஸ்டிரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதை எதிர்த்து சஞ்ஜீவ் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலகக்கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் தீபா கர்மாகர் இறுதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்கூடியா சென் காலிறதிக்கு முன்னேறியுள்ளார்

சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி அபுதாபியில் நேற்று மாலை தொடங்கியது